தொற்றுநோய்களை கட்டுப்படுத்தும் முன்மாதிரி மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

ஆயுஷ்மான் பாரத் திட்டம் உலகிலேயே மிகப்பெரிய சுகாதாரத் திட்டம் என்று உள்துறை அமைச்சர் திரு அமீத்ஷா கூறியுள்ளார்

கூடங்குளம் அணுமின்நிலையத்தின் இரண்டாவது அணுஉலையில் மின் உற்பத்தி இன்று மீண்டும் தொடங்கியுள்ளது

எடப்பாடி கே பழனிச்சாமி தெரிவித்துள்ளார்

தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டத்தை உலகவங்கி நிதிஉதவியுடன் செயல்படுத்தி வருவதாக கூறினார்

இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர் செல்வம் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் மாநில வனத்துறை அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

ரிஷிகேஷ் எய்ம்ஸ் மருத்துவக்கல்லூரி மருத்துவமனை பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர் சுகாதார சேவைகள் கடைக்கோடி மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்பதை மத்திய அரசு உறுதி செய்வதாக கூறினார்

இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநலத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்த்தன் நாட்டிலுள்ள அனைத்து மாநிலங்களிலும் எய்ம்ஸ் மருத்துவமனை தொடங்குவதே மத்திய அரசின் நோக்கம் என்று கூறினார் ற்ற்ற்ற்ற்ற கொரோனா கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக நம் நாட்டில் சுகாதார அவசர நிலை ஏற்படவில்லை என்றும் எனவே மக்கள் இதுகுறித்து அச்சம் கொள்ளத்தேவையில்லை என மத்திய அரசு மீண்டும் தெளிவுபடுத்தியுள்ளது அனைத்து மாநிலங்களிலும் தேவையான கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவர்கள் தனிமைப்படுத்தி சிகிச்சைக்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறியுள்ளது அவசியமற்ற பயணங்கை தவிர்க்குமாறும் இந்தியா வந்துள்ள அனைத்து வெளிநாட்டு பயணிகளும் அரசு அறிவித்துள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது

அனைத்து பகுதி மக்கள் குறித்த தகவல்கள் இடம்பெறும் இந்த கணக்கெடுப்பு உலகிலேயே மிகப்பெரிய புள்ளியியல் தகவலாக கருதப்படுகிறது

ஜெயக்குமார் வலியுறுத்தியுள்ளார்

கூட்டத்தில் பேசிய மத்திய சிவில் விமானப் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு

மமமமம ஸ்டாலின் ஜம்முகாஷ்மீர் முன்னாள் முதலமைச்சரும் தேசிய மாநாட்டு கட்சித்தலைவருமான பரூக் அப்துல்லா தடுப்பு காவலிலிருந்து விடுவிக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் கூறியுள்ளார் ட்விட்டரில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் ஜனநாயகம் மற்றும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மீதான நம்பிக்கை இதன்மூலம் நிலைநாட்டப்பட்டுள்ளதாகவும் தடுப்புக்காவலில் உமர் அப்துல்லா மெகபூபா ழக்தி உள்ளிட்ட தலைவர்களையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார்

மமமமம மதுரை இருவரி மதுரை மாநகராட்சி பகுதிகளில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நடைபெறும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு

ராமநாதபுரம் மாவட்டத்தில் சுதந்திர போராட்ட வீரர்கள் மற்றும் அவர்தம் வாரிசுதாரர்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நாளை மறுநாள் நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு

மமமமம கோவில் உறையூர் அருள்மிகு கமலவல்லி நாச்சியார் திருக்கோவிலில் நடைபெறும் தெப்ப உற்சவத்தில் இன்று மாலை ஆறேகால் மணிக்கு மூலஸ்தானத்திலிருந்து தாயார் புறப்பாடும் தொடர்ந்து தெப்ப மண்டபத்தில் பொதுஜன சேவையும் நடைபெறுகிறது